முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு

தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தற்போது குறைந்து வருவதாக தமிழக காவல்துறை தலைவர் திரு

எடப்பாடி கே பழனிசாமி கோவிட் ஆய்வு பணிகளின் தொடர்ச்சியாக நாளை வேலுார் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்கிறார்

தொடர்ந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் கோவிட் தடுப்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்கிறார் இதனை தொடர்ந்து நாளை மாலை தர்மபுரி செல்லும் முதலமைச்சர் ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நோய்த் தடுப்பு பணிகளை ஆய்வு செய்வதோடு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார் நாளை மறுநாள் நாமக்கல் மாவட்டத்தில் தனது ஆய்வை தொடரும் முதலமைச்சர் அங்கு கட்டப்பட்டு வரும் மருத்துவ கல்லுாரி கட்டுமான பணிகளை பார்வையிடுகிறார்

பன்னீர்செல்வம் தமிழகத்தில் குடிசைப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் உடனடியாக வீடுகள் கட்டித்தர துணை முதலமைச்சர் திரு

செங்கோட்டையன் கோவிட் பாதிப்பு குறையும் வரை பள்ளிகள் திறப்பு சாத்தியமில்லை என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சித்தோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர்தான் முடிவு செய்வார் என்று கூறினார்

விஜயபாஸ்கர் நாட்டில் முதல்முறையாக கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியவர்களை கண்காணிப்பதற்கான சிறப்பு மையத்தை சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் இன்று துவங்கி வைத்தார்

திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முககவசம் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இது முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி

மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி ஆட்சித்தலைவர் திரு

விஜயலட்சுமி இன்று துவக்கி வைத்தார் சரோஜா கோவிட் தடுப்பு பணிகளில் சுகாதாரம் உள்ளிட்ட அரசுத்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மையுடன் சேவையாற்றி வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர்

கபசுர குடிநீர் போல இங்கு கபவாத சூப் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் உடல் வலுப்பெறுவதாகவும் எடுத்துரைத்தார் முன்னதாக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மருத்துவர்களிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் பிரதமர் பிரதமர் திரு

வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது

ராஜ்நாத்சிங் பாராட்டியுள்ளார்

இம்மாநாட்டில் இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் லடாக் எல்லைப்பிரச்சனை போன்றவற்றுடன் ராணுவ தளவாடங்கள் போக்குவரத்து மனித ஆற்றல் மேம்பாடு பயிற்சி நிர்வாக செயல்பாடுகள் எதிர்கால யுக்திகள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் குடியரசுத்தலைவர் மாளிகையில் அன்னாருக்கு இன்று மலர் அஞ்சலி செலுத்தினார் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் பன்முக திறன் கொண்ட டாக்டர்

அசோக் லாவாசாவின் பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத்தலைவா் ஏற்றுக்கொண்டுள்ளாா் இதனையடுத்து பிலிப்பின்சை ஆதாரமாக கொண்டு ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணை தலைவராக அவர் பதவியேற்க உள்ளார்

ரயில் பை சைக்கிள் பிரதமரின் ஆத்மநிர்பார் பாரத் திட்டத்தின்கீழ் ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரயில் பை சைக்கிள் என்ற புதுமையான சேவை முறையை ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது ரயில் தண்டவாளங்களில் பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சைக்கிள் அவசர பழுதுகள் ஆய்வுகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது

திரிபாதி தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் என்பது தற்போது குறைந்து வருவதாக தமிழக காவல்துறை தலைவர் திரு

நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் காவலர்களுக்கு போதிய பாதுகாப்பு இருப்பதாகவும் அவர்கள் மூலம் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் தூத்துகுடி மொரப்பநாட்டில் குற்றவாளியை பிடிக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக நாட்டு குண்டு வீசப்பட்டதில் காவலர் சுப்ரமணியன் உயிரிழந்ததாக எடுத்துரைத்தார்

ராமதாஸ் மத்திய பிரதேசத்தில் அரசு வேலைவாய்ப்புகள் அம்மாநில மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்திருப்பதை போலவே தமிழகத்திலும் சட்டம் இயற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு தொழில்துறைகள் தானியங்கி முறைக்கு மாறியுள்ளதால் ஏற்படும் வேலையிழப்பை தவிர்க்க புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்